இல்லைஎன்றுமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளாா்

கண்டனத்துக்குரியதுஎன்றுபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் மகாராஷ்டிராமுதலமைச்சராகதிருஉத்தவ் தாக்கரே இன்னும் சற்றுநேரத்தில் பதவியேற்கிறார்

வெள்ளிப்பதக்கமும் வென்றனர் இனிவிரிவானசெய்திகள் தமிழகத்தில் உள்ளாட்சிதேர்தலைநடத்துவதற்கானபணிகளைமாநிலதேர்தல் ஆணைம் மேற்கொண்டுவருவதாகமுதலமைச்சா் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா்

உள்ளாட்சிதேர்தலுக்கானபணிகள் மும்முரமாகநடைபெற்றுவருவதாகவும் புதியமாவட்டங்கள் தொடங்கப்படுவதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லைஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டிஅரசுஅறிவித்தஆயிரம் ரூபாய் பரிசுத்தொகைமற்றும் பொங்கல் தொகுப்பு பைநாளைமுதல் வழங்கப்படும் என்றுமுதலமைச்சா் அறிவித்தாா் இதற்காகபணியைதாம் நாளைதொடங்கிவைக்கஉள்ளதாகவும் அவர் கூறிணார் இரண்டுகோடியேஐந்துலட்சம் குடும்பஅட்டைதாரா்களுக்குபொங்கல் பரிசுவழங்கப்பட இருப்பதாகவும் அவர் கூறினார்

நலத்திட்டங்கள் பரவலானமுறையில் செயல்படுத்தப்பட்டுவரும் நிலையில் அரசின் அதளைதிசைத்திருப்புவதற்காகஎதிர்க்கட்சிகள் உண்மக்கு புறம்பானசெய்திகளைபரப்பிவருவதாகமுதலமைச்சா் குற்றம்சாட்டினார் இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் பொதுமக்களுக்குநலத்திட்டஉதவிகளையும் திருஎடப்பாடிபழனிசாமிவழங்கினா் தமிழகத்தில் உள்ளாட்சிதேர்தல் தொடர்பானஅனைத்துகட்சிபிரதிநிதிகளின் ஆவோசனைக் கட்டம் மாநிலதேர்தல் ஆணையர் திருபழனிசாமிதலைமையில் இன்றுசென்னையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் அஇஅதிமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிஸ் கம்யுனிஸ்ட் இந்தியகம்யுனிஸ்ட் பாமக தேமுதிகஉள்ளிட்டகட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்துகொண்டனா் தேர்தலைஒரேகட்டமாகநடத்தவேண்டுமென்றும் அனைத்துபகுதிகளிலும் வாக்குப்பதிவு எந்திரங்களைபயன்படுத்தவேண்டுமென்றும் எதிர்க்கட்சிகளின் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது உள்ளாட்சிதேர்தலில் முறைகேடுகளில் ஈடுபடுவதற்குஅஇஅதிமுகமுயற்சிசெய்வதாக இந்தியகம்யுனிஸ்ட் கட்சியின் மாநிலசெயலாளர் திருமுத்தரசன் குற்றம்சாட்டியுள்ளார் ஈரோட்டில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தேர்தலைநடத்துவதற்குகாலம் தாழ்த்திஅனைத்துக் கட்சிக் கூட்டத்தைமாநிலதோ்தல் ஆணையம் நடத்தியுள்ளதாகக் கூறினாா்

தொடர்பானவழக்கைவிசாரித்தநீதிபதிபானுமதிதலைமையிலானஅமா்வு இது அமலாக்கத்துறைவழக்குதொடா்பானஆவணங்களைசீலிடப்பட்டகவரில் நீதிமன்றஆய்வுக்குசமாப்பிக்குமாறுஉத்தரவிட்டு தீர்ப்பைஒத்திவைத்தது மகாராஷ்டிராமுதலமைச்சராகதிருஉத்தவ் தாக்கரே இன்னும் சற்றுநேரத்தில் பதவியேற்கிறார்

கிருடக்கவ் தாக்கரேஅடுத்தமாதம் முன்றாம் கேகிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையைநிரூபிக்குமாறுஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இலங்கைஅதிபர் திருகோத்தபயராஜபக்ஷே முன்றநாள் அரசுமுறைப் பயணமாக இன்றுமாலை புதுதில்லிவந்தடைந்தார் இலங்கைஅதிபராகபொறுப்பேற்றபின்னர் அவர் மேற்கொண்டுள்ளமுதலாவதுவெளிநாட்டுப் பயனம் இது என்றுஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் நாளைகுடியரசுத் தலைவா் மாளிகையில் நடைபெறவுள்ளஅணிவகுப்பு நிகழ்ச்சிக்குப் பின்னா் ராஜ்காட்டில் தேசப்பிதாமகாத்மாகாந்திநினைவிடத்தில் அவர் அஞ்சலிசெலுத்துகிறார் இனிகோவாவில் நடைபெற்றுவரும் சர்வதேசதிரைப்படவிழாகுறித்தசெய்திகள்

இந்தநிகழ்ச்சியில் இசைஞானி இளையராஜவிற்குசிறப்பு விருதுவழங்கப்படுகிறது தங்கமயில் விருதுகளும் இதில் அறிவிக்கப்படுகின்றன

இன்றுமக்களவைகூடியதும் இது தொடர்பானபிரச்சினையைகாங்கிரஸ் உள்ளிட்டஎதிர்க்கட்சிகள் எழுப்பி பிஜேபிஉறுப்பினருக்குஎதிராககடும் நடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றுவலியுறுத்தினர் அப்போதுகுறுக்கிட்டுபேசியதிரு ராஜ்நாத்சிங் தேசப்பிதாமகாத்மாகாந்திக்குஎதிராககருத்துக்கள் தெரிவிப்பதைஅமைதிக்க இயலாதுஎன்றார் கோட்சேவுக்கு ஆதரவாகதெரிவிக்கும் கருத்குக்கள் கடும் கண்டனத்திற்குரியதுஎன்றும் அவர் திட்டவட்டமாகத் தெரிவித்தார் இந்தபிரச்சினைகுறித்துவிவாதிக்கப்படவேண்டுமென்றுஎதிர்க்கட்சிகள் கோரிக்கைவிடுத்தன மக்களவைத் தலைவர் திருஒம் பிர்லா இதனைநிராகரித்தார்

மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினைகுறித்துவிவாதிக்கவேண்டுமென்றகோரிக்கைவிடுத்தனா் அவைத்தலைவா் திருவெங்கையாநாயுடு அதனைநிராகரித்தாா் இதற்கிடையேபிஜேபி செயல் தலைவா் திரு ஜே பிநட்டாவும் அக்கட்சியின் உறுப்பினா் பிரக்யாதாகூர் தெரிவித்தகருத்துக்குகண்டனம் தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாள்களிடம் பேசியஅவர் இதுபோன் கருத்துக்களுக்குபிஜேபிஒருபோதம் ஆதரவு அளிக்காதுஎன்றார் பாதுகாப்புத்துறைக்கானநாடாளுமன்றஆலோசனைக் குழுவிலிருந்துஅவரைநீக்கும்படிதாம் பரிந்துரைத்திருப்பதாகவும் திருநட்டாதெரிவித்தாா் நடப்பு கூட்டத்தொடர் முழுவதற்கும் அவர் பங்கேற்கஅனுமதிக்கப்படமாட்டார் என்றும் பிஜேபி செயல் தலைவர் கூறினார்

தமிழகத்தில் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பரவலாகமழைபெய்யவாய்ப்புள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையத்தின் இயக்குநர் புவியரசன் திரு கூறியுள்ளா் எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் சில இடங்களில் கனமழைக்குவாய்ப்புள்ளதுஎன்றம் கூறினார்

இதையடுத்ததீபிகாவும் அங்கிதாவும் ஒலிம்பிக் தனிநபர் போட்டியில் விளையாடதகுதிபெற்றனர் சையதுமோடிபேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் வா்மா ஸ்ரீஷந்த் ரிதுபா்னதாஸ் ஸ்ருதிஆகியோா் கால் இறுதிக்குழுன்னேறியுள்ளனா்